எய்ம்ஸ் மருத்துவமனைகள்மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியுள்ளார்

இளைஞர்கள் கட்டாயம் வாக்களிப்பதுடன் இதுகுறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டுமென மனதின்குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்பெயினின் கரோலினா மெரினை எதிர்கொள்கிறார்

பிரதமர் தோப்பூர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின்கீழ் மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனை தென்னக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் தரமான உயர்தர சிகிச்சை கிடைப்பதை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உறுதி செய்வதாக கூறிய பிரதமர் இதற்காக கன்னியாக்குமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் குஜராத்திலிருந்து கவுஹாத்திவரையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்படுவதாக கூறினார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மத்திய கப்பல் சாலை போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் மக்களவை துணைத்தலைவர் டாக்டர் மு தம்பிதுரை உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி சுகாதார சேவைகளை வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முன் மாதிரியாக திகழ்வதாக குறிப்பிட்டார் இதன்காரணமாக தேசிய அளவிலான குறியீடுகளை எட்டி பல்வேறு விருதுகளை தமிழக சுகாதாரத்துறை தொடர்ந்து பெற்று வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என கூறினார்

தொழில்வளர்ச்சியில் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்வதாக கூறிய பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் தென்னிந்தியாவின் முக்கிய துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் திகழ்வதாக பிரதமர் கூறினார்

ஸ்மிர்தி இராணி இன்று தொடங்கி வைக்கிறார்

ஹர்ஷ்வர்தன் சூரிய சக்தி உற்பத்தி கழிவு நீர் மேலாண்மை உள்ளிட்ட சமூக பயன்பாட்டிற்குத் தேவையான ஆராய்ச்சிகளை அறிவியல் அறிஞர்கள் அதிகளவில் மேற்கொள்ள வேண்டுமென மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார் சென்னை இந்திய தொழில் கல்விக்கழகத்தின் சிறப்பு ஆராய்ச்சிப் பிரிவுகளை ஙட்ப தொடங்கிவைத்துப்பேசியஅவர் நீர் வள மேலாண்மையில் அறிவியல் ரீதியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார்

புத்த கயா சாரணாத் லும்பினி கோரக்பூர் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு இந்த ரயில் பயணிக்கும்

தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் நேதாஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வானொலி உடனான தங்களது ஆழ்ந்த நட்பு பற்றி குறிப்பிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் தேர்தல் நடைமுறைகளை உலக நாடுகள் பாராட்டுவதாக குறிப்பிட்ட பிரதமர் வரும் மக்களவை தேர்தலில் இளைஞர்கள் தவறாமல் வாக்களிப்பதுடன் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் ஞானிகள் மற்றும் யோகிகளின் நாடாக இந்தியா திகழ்வதாக கூறியஅவர் சமத்துவம் நல்லெண்ணம் சமூக அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு மாண்புகளை இவர்கள் வலியுறுத்துவதாக சுட்டிக்காட்டினார் பல்வேறு விண்வெளி திட்டங்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சிமையம் வெற்றிகரமாக கூறிய பிரதமர் இவற்றில் இளம் விஞ்ஞானிகளின் பங்கு பாராட்டுக்குரியது என்றார்

தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக வெற்றியடைந்ததாக கூறிய திரு நரேந்திர மோடி தனிநபர் கழிப்பறை மற்றும் தூய்மையான கழிப்பறைகள் குறித்த விழிப்புணர்வு அனைத்து ஊரகப்பகுதிகளையும் எட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார் வரவிருக்கும் பொதுத்தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணாக்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டார் தங்கமணி தமிழகத்தில் உதய் மின்திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் விவசாயத்திற்கான இலவச மின்சார திட்டம் தொடரும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

குப்தா தெரிவித்துள்ளார் சூரிய மின் தகடு பொருத்தப்பட்ட புறநகர் ரயில்பெட்டிகள் நீலகிரி மலை ரயில் பெட்டிகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என அவர் கூறினார்

தஞ்சையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்

பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஹ் தொடங்கிவைத்த இப்போட்டியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

பேட்மிண்டன் ஜகார்தாவில் நடைபெறும் இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்பெயினின் கரோலினா மெரினை எதிர்கொள்கிறார்

கிரிக்கெட் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மவுண்ட் மாங்கனியில் நாளை நடைபெறுகிறது